மற்றும் ஏழைமக்களுக்கானவாடகைவீட்டுவசதிதிட்டத்திற்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

கோவிட் ஊரடங்கின்போது ரேஷன் கடைகளில் இலவசஉணவுப் பொருட்கள் மற்றும் இலவசசமையல் எரிவாயு வழங்கும் திட்டங்களுக்கும் அனுமதிவழங்கப்பட்டுள்ளது

இலவசமின்சாரவழங்கும் திட்டம் தொடரஅனுமதிக்கவேண்டுமென்றுமுதலமைச்சா் திருடப்பாடிபழனிசாமிமத்தியஅரசைவலியுறுத்தியுள்ளார்

நக்புறங்களில் வசிக்கும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் ஏழைமக்களுக்குகுறைந்தவாடகையில் வீட்டுவசதிஏற்படுத்தும் திட்டத்திற்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

முதல்கட்டமாக மூன்றுவட்சம் பேர் பயனடைவார்கள் என்றார்

வேளாண் முதலீட்டுத் திட்டத்திற்கும் இந்தகூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

மாநிலத்தில் மின்துறைவளா்ச்சிக்கானபல்வேறுதிட்டங்கள் குறித்தும் தமிழகஅரசின் கோரிக்கைகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் அந்தகடிதத்தில் விரிவாகஎடுத்துரைத்துள்ளார் மாநிலஅரசுமேற்கொண்டநடவடிக்கைகள் காரணமாகதமிழகம் மின்மிகைமாநிலமாகதற்போதுதிகழ்வதாகவும் திருளடப்பாடிபழனிசாமிஅந்தகடிதத்தில் தெரிவித்துள்ளார்

திருசுப்பு யாதவ் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் டாக்டர் ஸ்வருப் சாஹூ டாக்டர் சதிஷ் ஆகியோர் பெங்களூருவிலிருந்துசென்னைவருகின்றனர் இக்குழுவினர் நாளையும் நாளைமறுநாளும் ஆய்வுப் பணிகளைமேற்கொள்கின்றனர்

இதனையடுத்து

எமதுசெய்தியாளரிடம் அவர் இதனைதெரிவித்தார்

இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்குமுககவசம் அணிவது கை களைகழுவுவது தனிநபர் இடைவெளியைகடைபிடிப்பதுபோன்றவற்றைபொதுமக்கள் முழுமையாகபின்பற்றவேண்டுமென்றுமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஒருவருக்கொருவா் உதவி புரிந்து இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவோம் என்றும் அமைச்சள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நடவடிக்கைகளுக்குபொதுமக்கள் அளித்துவரும் ஒத்துழைப்பு காரணமாகசென்னையில் அரசின் தொற்றுபரவல் குறையத் தொடங்கிஉள்ளதாகவருவாய்த்துறைஅமைச்சா் இந்தநோய் திருஉதயகுமார் கூறியுள்ளார் இன்றுசென்னைதிருவொற்றியூர் அவர் மண்டலஅலுவலகத்தில் நோய் தொற்றுதொடர்பானகட்டுப்பாட்டுமையத்தைதிறந்துவைத்தார்

மக்கள் நெருக்கமாகவசிக்கும் பகுதிகளில் கூடுதலாகமருத்துவபரிசோதனைகள் செய்யப்படுவதாகவும் திருடதயகுமார் கூறினார்

ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோட்டில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் பாடப் புத்தகங்கள் வழங்கியபின்னர் இத்திட்டம் செயல்பாட்டுக்குவரும் என்றார்

சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பாக இரண்டுவழக்குகளைசிபிஐபதிவு செய்துள்ளது குறித்துவிசாரணைநடத்துவதற்காகஅமைக்கப்பட்ட தூத்துக்குடி அனுப்பப்படுவதாகவும் இது குழு சிபிஐகூறியுள்ளது

நான்காவதுமுறைதொற்றுஉறுதிசெய்யப்பட்டுள்ளதாகசெய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பிரேஸில் அதிபர் விரைந்துகுணமடைய இறைவனைபிரார்த்திப்பதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிதமதுட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார்